உறுப்பினர் திரு எச் வசந்தகுமார் சென்னையில் நேற்று காலமானார் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

அமையும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்

விரைவாக விடுபடும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு

கோவிந்த் இன்று வழங்குகிறார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் திரு எச் வசந்தகுமார் சென்னையில் நேற்று காலமானார்

தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவராகவும் அக்கட்சியின் வர்த்தகப் பிரிவு தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் கிராமத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் சொந்தமாக தொழில் நிறுவனத்தை ஆரம்பித்து தொழிலதிபராகவும் செயல்பட்டு வந்தாா் எச் வசந்தகுமார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெலங்கானா மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் எச் வசந்தகுமார் அரசியல் மற்றும் தொழில்துறையில் சிறந்து விளங்கியவர் என்றும் தமிழக மக்களின் நலனுக்கான அவரது அர்ப்பணிப்பு போற்றத்தக்கது என்றும் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் எச் வசந்தகுமார் மறைவு தமக்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும்

சமூக சேவைக்கும் அவர் ஆற்றியுள்ள பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சியில் எப்போதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் என்பதை தாம் அவருடன் உரையாடியபோது தெரிந்து கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அவரதுமறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளா்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தியும் வசந்தகுமார் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் தனது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் வசந்தகுமாரின் மறைவு அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி கட்சிக்கும் மக்களுக்கும் அவர் ஆற்றிய பணிகள் நமது இதயங்களில் என்றென்றும் நிறைந்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் வசந்தகுமார் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் வசந்தகுமார் மறைந்துவிட்டார் என்ற செய்தியை இன்னும் நம்பமுடியவில்லை என்றும் அவரது மறைவு தாங்கமுடியாத வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெலங்கானா மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வசந்தகுமார் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரது மறைவு செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் தமது கடின உழைப்பின் மூலம் வாழ்வில் உயர்ந்தவர் வசந்தகுமார் என்றும் பல ஆண்டுகளாக பொதுவாழ்வில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களின் அன்பை பெற்றவர் என்றும் அவரது மறைவு காங்கிரஸ் கட்சியினருக்கும் தொகுதி மக்களுக்கும் பேரிழப்பாகும் என்றும் முதலமைச்ச் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கேற்ப கடின உழைப்பு சளைக்காத முயற்சி ஆகியவற்றின் மூலம் வாழ்க்கையில் முன்னேறிய வசந்தகுமார் மறைவு வேதனையளிப்பதாகவும் மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றியதால் அவர்களின் அன்பை பெற்றவர் என்றும் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசியலில் தடம் பதித்த திரு

வசந்தகுமார் மறைவு தமிழகத்திற்கும் தமிழக அரசியலுக்கும் பேரிழப்பு என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு

முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு இரா முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலச் செயலாளர் திரு கேபாலகிருஷ்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவா்கள் வசந்தகுமாா் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

தலைமைச் செயலகத்தில் இன்று காலை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலிக் காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர்

பிற்பகல்வாக்கில் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றுமுதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

அதே நிலைப்பாடு இப்போதும் தொடர்கிறது என்று கூறிய திரு பழனிசாமி எந்த தேர்தல் வந்தாலும் அஇஅதிமுக தான் தலைமை வகிக்கும் என்றார் கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு குறித்து ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநில முதலமைச்சர்களுடன் பேச்சுக்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் தஞ்சாவூர் மாவட்டம் வளர்ந்து வரும் மாவட்டமாக திகழ்வதால் அம்மாவட்டத்தில் கூட்டுக் குடிநீர் திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தஞ்சாவூர் மாநகராட்சியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முடிவடையும் என்றும் அவர் கூறினார் இம்மாவட்டத்தில் புறவழிச்சாலைகள் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார்

பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார்

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் ராயபுரத்தில் நேற்று மாநகராட்சி அதிகாரிகளுடன் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு

பாண்டியராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் தண்டையார்பேட்டையில் நேற்று நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஒம் பிர்லா கூறியுள்ளார் மழைக்கால கூட்டத் தொடருக்கான ஏற்பாடுகள் குறித்து நேற்று மக்களவையில் நேரில் ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

கூட்டத் தொடர் நடைபெறும்போதும் பரிசோதனைகள் செய்யப்படும் என்றும் நாடாளுமன்றத்திற்குள் உறுப்பினர்கள் நுழையும்போது கைகளால் கொடாமல் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

ராம்நாத் கோவிந்த் இன்று காணொலி காட்சி வாயிலாக வழங்கவுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இந்திய ஒலிம்பிக் சங்கத் தலைவர் திரு நரேந்திரா த்ருவ் பாத்ரா மற்றும் முக்கியப் பிரமுகர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த விழாவில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அர்ஜூனா விருது துரோணாச்சாரியா விருது தயான்சந்த் விருது

தமிழகத்தைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளி விளையாட்டு வீரர் மாரியப்பன் கேல் ரத்னா விருதையும் மாற்றுத் திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான பயிற்சியாளர் மதுரையைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் தயான்சந்த் விருதையும் பெறுகின்றனர் மேலும் பல சர்வதேச போட்டிகளில் வெற்றிபெற ஊக்கமளிப்பதாக கேல் ரத்னா விருது அமைந்துள்ளதாக இன்று விருது பெறவுள்ள மாரியப்பன் கூறினார்

உடல்நலக் குறைவு காரணமாக ஜப்பான் பிரதமர் திரு ஷின்ஸோ அபே பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் உத்தரபிரதேச மாநிலம் ஜான்சியில் ராணி லட்சுமிபாய் மத்திய வேளாண் பல்கலைக் கழக கல்லூரி மற்றும் நிர்வாகக் கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் துருப்புக்களின் அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தினர் உரிய பதிவடி கொடுத்தனர் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரைப்பட பின்னணிப் பாடகர் திரு

பாலசுப்பிரமணியத்தின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவருக்கு பிஸியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது